விண்வெளி திட்டங்களின் பயன்களை ஏழை மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் மாநிலங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு தொகையின் ஏழாவது வாராந்திர

தூய்மை இந்தியா திட்டத்தில் தனியார் எண்ணெய் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் பெட்ரோலியத் என்று அமைச்சர் துறை திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார்

பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை ஜாம்ஷெட்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் விண்வெளி திட்டங்களின் பயன்களை ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் நாடு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் விண்வெளி துறையில் பங்கேற்றுள்ள தொழில்துறையினர் மற்றும் கல்வியாளர்களிடையே காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் விண்வெளிக்குத் தேவையான அனைத்தையும் உற்பத்தி செய்யும் மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் தெரிவித்தார் விண்வெளி திட்டங்கள் நாட்டின் பல்வேறு கட்ட வளர்ச்சிப் பணிகளில் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக பிரதமர் கூறினார் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியர்கள் முன்னிலை பெற்றுள்ளதைபோல விண்வெளித் துறையிலும் இந்தியர்கள் சாதித்து காட்டுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய வேளாண்மைத் அமைச்சர் துறை திரு நரேந்திர சிங் தோமர் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தெலங்கானா மகாராஷ்டிரா பீகார் மாநிலங்களை சேர்ந்த அகில இந்திய கிசான் ஒருங்கிணைப்புக் குழு உறுப்பினர்களை சந்தித்தப்பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் விவசாய சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு பிரச்சனை குறித்தும் அரசு விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார் விவசாயிகள் நலன் கருதி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டுவந்துள்ள வேளாண் சட்டங்களை விவசாயிகள் வரவேற்றுள்ளதாகவும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு தோமர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தேசத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கும் சிறு குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் எச்சரித்துள்ளார் புதிய வேளாண் சட்டங்களை விளக்கியும் ஆதரவு கோரியும் பீகார் மாநில பிஜேபி யின் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு மூன்று வேளாண் சட்டங்களை இயற்றி இருப்பதாக அவர் தெரிவித்தார்

அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயில் இழப்பீடு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய அரசு கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் மிகச்சிறந்த முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஒலிபரப்புத்துறை தகவல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் சர்வதேச கொரோனா வைரஸ் குறும்பட திருவிழாவில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே கோவிட் தொற்று கட்டுப்பாடுகள் குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார் நாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகளை தீவிரமாக செயல்படுத்துவது குறித்து பல்வேறு தரப்பினருடன் மேற்கொண்ட ஆலோசனையின் பேரில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்

இந்த திரைப்பட விழா நேரடியாகவும் காணொலி காட்சி வாயிலாகவும் நடைபெறும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் சுற்றுப்புற தூய்மையை மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமைக்குரியவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் பெட்ரோலியத்துறை தூய்மை விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த மக்கள் இயக்கத்தில் பெட்ரோலியத் துறையும் தூய்மைப் பணியில் தனது பங்களிப்பை சீரிய முறையில் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் தூய்மை இந்தியா திட்டத்தில் தனியார் எண்ணெய் நிறுவனங்களும் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அமைச்சர் முக்கிய குற்றுலாத் தலங்கள் புனித தலங்கள் ஆகியவற்றில் பாதுகாப்பான கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் செய்துதர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தூய்மைப் பணி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சிறப்பாக மேற்கொண்ட பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு திரு தர்மேந்திர பிரதான் தூய்மைக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தார் தூய்மைக்கான முதல் பரிசு இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கும் தூய்மை சேவை விருதை ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனமும் பெற்றன

சென்னை ராயபுரத்தில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டதன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார்

புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மினி கிளினிக்குகளும் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவர் செவிலியர் மருந்தாளுநர் ஆகியோரை கொண்டு இயங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கு மாநில அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

உலக முதலீட்டாளர்களின் மாநாடு நடைபெற்ற பின்னர்

பாஸ்கான் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த குடியிருப்புகள் அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெத்திடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐஐடி வளாகத்தில் உள்ள அனைவருக்கும் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் தேவைப்பட்டால் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார்

கோவாவில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது